சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மத்தியில் வலிமையான நிலையான அரசு அமைய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது என பிஜேபி மூத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் ப்ளே ஆஃப் கற்று ஆட்டங்கள் சென்னையில் இன்று தொடங்குகிறது

மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னனு இயந்திரங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது சென்னையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அம்வு இந்த மலு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்துவிட்டது மத்தியில் வலிமையான நிலையான அரசு அமைய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது என பிஜேபி மூத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நிலையற்ற ஆட்சி அமைவதை நாடு விரும்பவில்லை என்றார் பிரதம் பதவிக்கான கண்ணியத்தை குறைக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் ஒடுக்கப்பட்ட மக்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் குரலை பிரதிபலிக்கும் கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைப்பதில் ஆம் ஆத்மி தலைவரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இரட்டை நிலைப்பாட்டை மேற்கொண்டதால்தான் கூட்டணி அமையவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்காக தியாகம் செய்த தமது தந்தையை அவமதித்த போதிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது தாம் மிகுந்த அன்பு வைத்திருப்பதாகவும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தாா் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி செயலிழக்க செய்து வருவதாக பிஜேபி மூத்தத் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மேற்கு தில்லியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசிற்குதான் நாட்டை பாதுகாக்கும் வல்லமை உள்ளதாக கூறினார்

பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் பற்றி கேள்வி எழுப்பும் அரசியல் கட்சிகளையும் அவர் குறை கூறினார் அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பள்ளிக்கூட நிர்வாகங்களுக்கு உள்ள பொறுப்பு குறித்த விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை தயாரித்துள்ள விதிமுறைகளை செயல்படுத்த கோரி தொன்டு நிறுவனம் ஒன்று தொடர்ந்த வழக்கை பரிசீலித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அம்வு இதுகுறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசு மற்றும் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு அமைப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகைக்கான நோன்பு இன்று தொடங்கியதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதைபொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் புனித ரமவான் மாதத்தில் சமுதாய நல்லிணக்கம் மகிழ்ச்சி மற்றும் சகோதரத்துவம் தழைத்தோங்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக அரசு தமிழகத்தில் உள்ள அனைத்துத்தரப்பினருக்கும் தேவையான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாவாஜி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் வியாபாரிகள் நடுத்தர மக்கள் உயா்வகுப்பினர் எள அனைத்துத்தரப்பினரின் முன்னேற்றத்திற்கும் அஇஅதிமுக அரசு பாடுப்படுவதாக தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தப் பிறகு தமிழகத்தில் மின்வெட்டு மற்றும் நில அபகரிப்பு பிரச்சினை ஏதும் இல்லை என்றும் அமைச்சா் திரு ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளாா்

ஆனால் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் வடமாநிலத்தவற்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதற்கு மாநிலத்தை ஆளும் அஇஅதிமுக அரசும் துணைப்போவதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார்

திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு மற்றும் தென்பெண்ணை ஆறுகளை இணைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய அவர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திண்டிவனம் நகரி இடையிலான புதிய ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றம் உறுதியளித்தார் வெப்ப சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது

இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாலையில் முறிந்து விழுந்தன இதனால் பல இடங்களில் மின்சார விநியோகம் தடைபட்டது

கேரளாவில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் நான்கு நாள் விசாரணை நடத்த கொச்சி சிறப்பு நீதிமன்றம் அனுமதியளித்துள்ளது

திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மறுவரையறை செய்யப்பட்ட வாா்டுகள் குறித்த தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் நாளை நடைபெறும் கூட்டத்தில் தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் வீரமா முனிவரால் கட்டப்பட்ட பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

புள்ளிகள் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பெற்றுள்ள மும்பை மற்றும் சென்னை அணிகள் இன்றைய முதலாவது ஆட்டத்தில் களமிறங்குகின்றன இன்றைய போட்டியில் வெற்றிபெறும் அணி இறுதிபோட்டிக்கு தகுதிப்பெறும் தோல்வியடையும் அணி மற்றொரு ப்ளே ஆஃப் சுற்று ஆட்டத்தில் விளையாட வேண்டும்